நரேந்திர மோடி கூறியுள்ளார் கொரோனா நெருக்கடியால் பணிக் கலாச்சாரத்திலும் மக்களின் அன்றாடப் பழக்கங்களிலும் முக்கிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார்

நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

கொரோனா வைரசுக்கு எதிரான இந்தியாவின் போராட்டத்தை மக்களே இயக்குவதாகவும் அரசு மக்களுடன் இணைந்தே போராடி வருவதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இன்று அகில இந்திய வானொலியின் மன் கீ பாத் நிகழ்ச்சி மூலம் தமது எண்ணங்களை மக்களுடன் பகிர்ந்து கொண்ட அவர் கொரோனா வைரசுக்கு எதிரான போராட்டத்தில் மக்கள் ஒவ்வொருவரும் போராளிதான் என்றார் பொது முடக்க விதிகளை மதித்தும் ஒருவருக்கொருவர் பரஸ்பர உதவிகளை வழங்கியும் நாட்டு மக்கள் ஒன்றாக இயங்கி வருவதாக அவர் தெரிவித்தார் கொரோனா நிலவரங்களை சமாளிப்பதில் மக்கள் காட்டி வரும் மன உறுதி பாராட்டத்தக்கது என்றும் நாட்டில் பல புதிய மாற்றங்களுக்கான தொடக்கமாகவே இது அமைந்திருப்பதாகவும் பிரதமர் கூறினார் தற்போது அலுவலகங்கள் வர்த்தக நிறுவனங்கள் கல்வி நிலையங்கள் மருத்துவமனைகள் உட்பட எல்லா அமைப்புகளின் செயல்பாடுகளிலும் பல மாற்றங்கள் உருவாகி வருவதையும் அவசர கால தேவைகளுக்கு தொழில்நுட்ப வல்லுனர்கள் புதுமையான பல படைப்புகளை உருவாக்கி வருவதையும் அவர் சுட்டிக் காட்டினார் பணிக் கலாச்சாரம் அல்லாது மக்களின் அன்றாடப் பழக்கங்களிலும் பல முக்கிய மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதாக பிரதமர் தெரிவித்தார் முகக் கவசம் அணிவதும் கண்ட இடங்களில் துப்புவதை தவிர்ப்பதும் இத்தகைய முக்கிய மாற்றங்கள் என்றும் அவர் சுட்டிக் காட்டினார் கொரோனா இல்லாத இந்தியாவை உருவாக்குவதில் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார ஊழியர்கள் மற்றும் தூய்மைப் பணியாளர்கள் முன் நின்று ஆற்றி வரும் பங்களிப்பு மிகவும் மதிக்கத் தக்கது என்று பிரதமர் கூறினார் இவர்களின் பாதுகாப்பை உறுதிப் படுத்த வேண்டியதன் அவசியத்தை கருத்தில் கொண்டே இதற்கென அவசரச் சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மத்திய மாநில அரசுகளின் ஒவ்வொரு துறையும் மக்களுக்கு தேவையான உதவிகளை விரைந்து வழங்குவதில் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக பிரதமர் கூறினார் ரயில்வே சிவில் விமான போக்குவரத்து அஞ்சல் துறை உட்பட பல்வேறு துறையினரும் அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதில் முக்கிய பங்காற்றி வருவதை அவர் சுட்டிக் காட்டினார் கொரோனா நிலவரங்களை சமாளிப்பதில் மாநில அரசுகள் மற்றும் உள்ளுர் நிர்வாகத்தினர் ஏற்று வரும் பொறுப்புகள் மிகவும் முக்கியமானவை என்றும் அவர் கூறினார்

உலகிற்கான மனிதாபிமான உதவியாக பல்வேறு நாடுகளுக்கு மருத்துவ உதவிகளை இந்தியா வழங்கி இருப்பதை சுட்டிக் காட்டிய அவர் இந்தியாவின் ஆயுர் வேதமும் யோகவும் உலக மக்களின் நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிப்பதில் முக்கிய பங்காற்றி வருவதாக கூறினார் ஆயுஷ் முறையில் நோய் எதிர்ப்பு திறனை வலுப்படுத்திக் கொள்வது குறித்து ஆயுஷ் அமைச்சகம் வெளியிட்டுள்ள வழிமுறைகளை மக்கள் பின்பற்ற வேண்டும் என திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார் இந்திய பாரம்பரிய மருத்துவ முறைகளை அறிவியல் மொழியில் மக்களிடையே பரப்பும் வகையில் ஆதாரப்பூர்வமான ஆராய்ச்சிகளில் இளைஞர்கள் ஈடுபடத் தேவை இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் அக்சய திரிதியை தினமான இன்று வன வளம் நீர் வளம் மற்றும் சுற்றுச் சூழல் பாதுகாப்பின் அவசியம் குறித்து மக்கள் சிந்திக்க வேண்டும் என பிரதமர் அழைப்பு விடுத்தார் நெருக்கடியான கால கட்டத்தில் இருப்பதைப் பகிர்ந்து கொள்வதன் முக்கியத்துவத்தையே இந்நாள் வலியுறுத்தவதாகவும் அவர் குறிப்பிட்டார்

நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

கொரோனா நிலவரங்களை ஒட்டி காரைக்காலில் கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் ஆதரவற்றோர் இல்ல குழந்தைகளுக்கு கோலே நிறுவனம் மூலம் இலவச பால் வழங்கும் திட்டத்திற்கு பொது மக்கள் கோலே பால் விற்பனை நிலையங்களிலேயே நன்கொடை வழங்கலாம் என காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் திரு

ஆதர்ஷ் கேட்டுக் கொண்டுள்ளார்

தவறான தகவல்களை மக்கள் நம்ப வேண்டாம் என்றும் பொய்ச் செய்திகளை மேற்கொண்டு பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்றும் மத்திய அரசின் பத்தரிக்கை தகவல் அலுவலகம் கேட்டுக் கொண்டுள்ளது அரசு இன்று பல்வேறு அமைச்சகங்கள் மத்திய மற்றும் துறைகளுக்கு புதிய செயலர்கள் சிறப்பு செயலர்கள் மற்றும் கூடுதல் செயலர்களை நியமித்துள்ளது தகவல் ஒலிபரப்புத் துறை செயலர் திரு ரவி மிட்டல் விளையாட்டுத் துறை செயலராக நியமிக்கப் பட்டுள்ளார் தகவல் ஒலிபரப்ப்புத் துறை செயலர் பொறுப்பு உயர்கல்வித் துறை செயலர் திரு அமீத் காரே யிடம் கூடுதல் பொறுப்பாக ஒப்படைக்கப் பட்டுள்ளது மத்திய இடைநிலைக் கல்வி வாரியத்தின் தலைவர் திருமதி அனிதா கர்வால் பள்ளிக் கல்வி மற்றும் எழுத்தறிவுத் துறை செயலராக நியமிக்கப் பட்டுள்ளார் இம்மாத இறுதியில் ஓய்வு பெறவிருந்த சுகாதாரத் துறை செயலர் திருமதி

டெல்லி வளர்ச்சி ஆணையத்தின் துணைத் தலைவர் திரு தருண் கபூர் மத்திய பெட்ரோலியத் துறைச் செயலராக நியமிக்கப்பட்டுள்ளார் நிதி அமைச்சகத்தில் பொருளாதார விவகாரங்கள் துறைச் செயலராக திரு தருண் பஜாஜ் நியமிக்கப் படுவதாகவும் இன்று அறிவிக்கப் பட்டுள்ளது